பங்கேற்கிறார்

இந்தியாவும் பிரான்சும் முடிவெடுத்துள்ளன

வேண்டுமென சங்வதேச பொருளாதார செயல்திட்டக் குழு கூறியுள்ளது

வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது இனி விரிவான செய்திகள்

இம்மாநாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் பிரபுவும் கலந்துகொள்கிறார் இதில் எரிசக்தி பாதுகாப்பு நிதிநிலைமை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படும் என திரு சுரேஷ் பிரபு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தீவிரவாதம் மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சவுதி அரேபியாவை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது ஈராளில் பறந்த அமெரிக்காவின் ஆளில்லா விமானத்தை அந்நாடு சுட்டு வீழ்த்தியது இதனையடுத்து சா்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் பொருட்களின் விலை திடீரென உயா்ந்துள்ளது இந்த நிலை குறித்து கவலை தெரிவித்துள்ள பெட்ரோலியத்துறை அமைச்சா் திரு தா்மேந்திர பிரதான் சவுதி அரேபியா பெட்ரோலியத் துறை அமைச்ச் திரு காலித் அல்ஃபாலியாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் எண்ணெய் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைக்குமாறு அப்போது கச்சா அவர் வலியுறுத்தினார் இணைய பாதுகாப்பில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பிரான்சும் முடிவெடுத்துள்ளன இந்தோ பிரான்ஸ் இடையேயான மூன்றாவது இணைய பாதுகாப்பு பேச்சுவார்த்தை பாரிசில் நேற்று நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத் துறை கூடுதல் செயலாளர் திரு உபேந்திர சிங் ராவத் மற்றும் பிரான்ஸ் தூதர் ஹென்றி வெர்தியார் ஆகியோர் தலைமை தாங்கினார் ச்வதேச அளவில் இணையத்தில் தீவிரவாதத்தை பரவவிடாமல் தடுக்க இருநாடுகளும் இணைந்து செயல்படுவது என இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இணையத்தில் அமைதியான நிலையான பாதுகாப்பு நிலவ இருநாடுகளும் நடவடிக்கை எடுக்கவுள்ளன இதற்காக பரஸ்பரம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளவும் முடிவெடுக்கபட்டுள்ளது அண்மையில் தெலுங்கு தேச கட்சியிலிருந்து ராஜினாமா செய்த நான்கு உறுப்பினர்களை பிஜேபி உறுப்பினர்களாக அங்கிகரித்து மாநிலங்களவை உத்தரவிட்டுள்ளது புது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் இந்த நான்கு பேரின் பெயர்கள் பிஜேபி உறப்பினா்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை அலுவலகம் தெரிவித்துள்ளதாக கூறினார் தேச கட்சியின் ஆறு மாநிலங்களவை உறுப்பினா்களில் நான்கு பேர் பிஜேபியில் தெலுங்கு இணைந்ததால் பெரும்பான்மை அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் நான்கு பேரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று சந்தித்தனர் இதனிடையே தெலுங்கு தேச கட்சியிள் மூன்று மக்களவை உறுப்பினா்களும் இரண்டு மாநிலங்களவை உறுப்பினா்களும் நேற்று குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடுவை சந்தித்து நான்கு உறுப்பினா்களை பிஜேபி உறுப்பினா்களாக சேர்த்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனா் முத்தலாக் மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்தார் இஸ்லாமிய பெண்களுக்கான திருமண பாதுகாப்பு மற்றும் உரிமை மசோதா எனப் பெயரிடப்பட்டுள்ள இதனை அவையில் தாக்கல் செய்தவுடன் எதிர்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர்

அண்மையில் இது தொடர்பாக புது தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியதில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் மீது கடந்த டிசம்பர் மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தில்லி நீதிமன்றத்தில் விசாரனை நடைபெற்று வருகிறது இது குறித்து இந்த வழக்கில் நேற்று குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் இவர்கள் தாக்குதல் தில்வி மற்றும் நடத்த திட்டம் தீட்டியதாக அதில் கூறப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை பீகாா் ஒடிசா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தில் தொடங்கியுள்ளது பீகாரில் பூர்னியா மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழைபெய்தது ஒடிசாவில் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் நேற்று மழை பெய்தது அடுத்த மூன்று நாட்களுக்கு பீகார் மற்றும் ஒடிசாவில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

ஆந்தராவில் ராயல்சீமா பகுதியில் நேற்று பரவலாக மழழ பெய்தது

மூளைக்காய்ச்சவால் பாதிக்கப்பட்ட பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நிலவிவரும் சூழ்நிலைகளை பிரதமா் திரு நரேந்திர மோடி உன்னிப்புடன் கவனித்துவருவதாக ககாதாரத் துறை அமைச்சர் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டிவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் பிரதமரின் வழிகாட்டுதலின்படி முசாஃபர்பூர் சென்று அங்குள்ள நிலைமைகளை ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கிவருவதாக அவா கூறியுள்ளார் தீவிரவாதத்திற்கு ஆதரவான நிதியுதவிகளை நிறுத்தும் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் எடுக்க வேண்டுமௌ சா்வதேச பொருளாதார செயல்திட்டக் குழு கூறியுள்ளது இதனிடையே சா்வதேச பொருளாதார செயல் திட்டக்குழவில் சவுதி அரேபியாவிற்கு முழுநேர உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளது சா்வதேச அளவில் பல்வேறு தர நிாணயங்களை நிாணயிக்கும் இந்தக் குழுவில் ஐ

இந்த அமைப்பில் அரபு வளைகுடாவை சேர்ந்த நாடு இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும்

ஐந்தாவது சா்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் நேற்று கொண்டாடப்பட்டது

நாளை வரை நிகழ்ச்சிகள் தொடர உள்ளன சிட்னியில் உள்ள ஒபாரா இல்லம் பாரிசில் உள்ள ஈஃபல் டவர் வாஷிங்டன் சின்னம் பிரெசிலியா தேவாலயம் சீனாவின் ஷாலின் கோவில் எவரெஸ்ட் சிகரம் உள்ளிட்ட உலகின் முக்கிய இடங்களிலும் தலைநகர்களிலும் யோகா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத் துறை கூறியுள்ளது ஜார்ஜியாவில் தொடர்ந்து நிலவும் வன்முறைகளையடுத்து அந்நாடு மீது ரஷ்ய விமானங்கள் பறக்க தடைவிடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் ரஷ்யா பிரதிநிதி ஒருவர் உரை நிகழ்த்தியதையடுத்து அங்கு ஐர்ஜிபா வன்முறைகள் நேரிட்டன இதன் காரணமாக ரஷ்ய அதிபர் விலாடிமர் புடின் இந்த முடிவை எடுத்துள்ளார்

வடக்கு கமித்ரா பகுதியில் ஏற்பட்ட இந்த தீவிபத்தில் பலரது உடல்கள் அடையாளம் தெரியாத அளவிற்கு தீயில் எரிந்து கருகிவிட்டதாக இர்வானில் உள்ள பேரிடர் மேலாண்மை முகமை தெரிவித்துள்ளது தீவிபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை

உலக கோப்பை போட்டிகளில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெற உள்ளன

இதன் மூலம் பில்லியட்ஸ் போட்டியில் உள்ள அனைத்து கிரான்ஸ்லாம் பட்டங்களையும் வென்றவர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார்